அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தாய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது பிஎம் கிசான் திட்டப் பயனாளிகளுடன் கலந்துரையாடலை நடத்த இருக்கிறார் மத்திய வேளாண் அமைச்சரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்

தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவின் பரிந்துரையில் கோவாக்சின் தடுப்பூசிக்கான இடைவெளி மாற்றப்படவில்லை

ஸ்டாலின் கொரோனா தடுப்பூசி மற்றும் மருந்துகள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரியை குறிப்பிட்ட காலத்திற்கு ரத்து செய்ய வேண்டுகோள் விடுத்து தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி உள்ளார் நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை மற்றும் மாநில நுகர்பொருள் கழகங்களுக்கான மத்திய அரசின் மானிய உதவிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பெட்ரோல் டீசல் மீதான கூடுதல் வரியால் மத்திய அரசுக்கு கிடைத்துள்ள வருவாய் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படாத நிலையில் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை ஈடுகட்ட சிறப்பு நிதி உதவிகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் கோரி உள்ளார்

மருந்து வாங்க வேண்டி இருந்தால் மக்கள் அருகில் உள்ள மருந்து கடைகளுக்கு நடந்து செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மருத்துவமனைகள் மற்றும் வீட்டுத் தனிமையில் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு உணவு வழங்குவது குறித்து அரசு சாரா அமைப்புகளுடன் தாங்கள் பேசி இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் மாவட்ட துணை ஆட்சியர் திரு தமிழ்ச்செல்வன் கூடுதல் விவரங்களை எடுத்துக் கூறினார்